நரேந்திர மோடி பாங்காக்கில் ஜப்பான் பிரதமா் திரு

ரஞ்சன் கோகாய் கூறியிருக்கிறார்

இனி விரிவான செய்திகள் பிரதம் திரு நரேந்திர மோடி இன்று பாங்காக்கில் ஜப்பான் பிரதம் திரு ஷின்சோ அபேவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுகள் நடத்தினார் பரஸ்பர நலன்கள் குறித்து இரு தலைவாகளும் விவாதித்தனர்

ஆசிய பசிபிக் பகுதிகளில் நடைபெறம் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து விவாதிக்க நடைபெறும் மாநாடு கிழக்காசிய உச்சி மாநாடு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகளிடையே நம்பிக்கையை உருவாக்கும் மாநாடகவும் இது அமைந்துள்ளது மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்களில் வருங்காலத்தில் இந்நாடுகள் எப்படி ஒத்துழைத்து செயல்பட வேண்டும் என்பதற்கு வழிகாட்டும் மாநாடாக இது அமையும் என்று அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன விரிவான மண்டல பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் வரியற்ற வர்த்தகம் தொடர்பான ஆசியான் அமைப்பின் நாடுகளுக்கிடையே பேச்சுகள் நடைபெற உள்ளன வரியற்ற வர்த்தக இப்பந்தத்தில் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் முக்கிய ஆசியான் பங்குதாரர்களாக உள்ளன கிழக்கு நோக்கிய இந்தியாவின் கொள்கைக்கு விரிவான மண்டல பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த அமைப்பில் இடம் பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்கள் வரியற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக இதுவரை நடத்தப்பட்டுள்ள பேச்சுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் தொடர்பாக விவாதிக்க உள்ளனர் தலைநகர் டெல்லியில் காற்று மாசுவை கட்டுப்படுத்தும் வகையில் வாகன கட்டுப்பாட்டுத் திட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது

இத்திட்டத்தின் கீழ் கடைசி எண் ஒற்றை இலக்கில் உள்ள வாகனங்கள் ஒற்றை இலக்கு தேதியிலும் இரட்ளட இலக்கு கொண்ட வாகனங்கள் இரட்டை இலக்கு தேதியிலும் அனுமதிக்கப்படும்

விதிகளை மீறுவோர் மீது நான்காயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் குடியரசுத்தலைவா் குடியரசுத் துணைத் தலைவா் பிரதமா் மாநில ஆளுநர்கள் தலைமை நீதிபதி மக்களவைத் தலைவா் மத்திய அமைச்சா் கள் மாநிலங்களவை மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர்கள் மாநில மற்றும் யூனியள் பிரதேச முதலமைச்சர்கள் ஆகியோரது வாகனங்களுக்கு இத்திட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் தில்லி முதலமைச்ச் மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்களுக்கு விலக்கு அளிக்கப்படவில்லை அதே நேரத்தில் இரு சக்கர வாகனங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் பொருந்தாது அதேபோல் அவசரக்கால மருத்துவ ஊர்தி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் பள்ளி வாகனங்கள் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் ஆகியவற்றிற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லை

நகர்ப்புறங்களில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் மீட்பு பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் நாடுகள் கலந்தகொள்ளும் கூட்டு ஒத்திகை நிகழ்ச்சியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார்

இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் தங்களுடைய அனுபவங்களை இதில் பகிர்ந்தகொள்வதுடன் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொடர்பான செயல் திட்டமும் வகுக்கப்படும்

தலைமைச் செயலகத்திற்கு இன்று காலை வருகைதந்த துணைநிலை ஆளுநர் கிரிஷ்சந்திர முர்மூ வுக்கு சிவப்பு கம்பளத்துடன் அணிவகுப்புடன் கூடிய மரியாதை அளிக்கப்பட்டது பின்னர் ஜம்மு தலைமைச் செயலக அலுவலகத்தில் தனது பணிகளை ஆளுநர் தொடங்கினார் அசாம் மாநிலத்தில் தேசிய குடிமக்கள் பதிவேடு அமல்படுத்தப்பட்டது நியாயமானது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் கூறியுள்ளார் அசாமில் காலனி ஆதிக்கத்திற்கு பிந்தைய நிலை குறித்த நூல் வெளியிட்டு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் சுட்ட விரோதமாக குடியேறுபவர்களை கண்டறிவதற்காகவே இந்த பதிவேடு உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தாா் வருங்காலத்திற்கான அடிப்படை ஆவணமாக தேசிய குடிமக்கள் பதிவேடு இருக்கும் என்றும் அவர் கூறினார் தேசிய குடிமக்கள் பதிவேடு குறித்து சமூக வலைத்தளங்களில் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் கருத்துகள் தெரிவிப்போருக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்ட பின்னர் இந்திய ராணுவம் அங்கு முதலாவது ஆட்சே்ப்பு முகாமை நடத்துகிறது

ஜம்மு சும்பா கத்துவா மாவட்டங்களில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் இந்த முகாம் நடத்தப்படுகிறது

அரபிக்கடலின் மத்தியக்கிழக்குப் பகுதியில் நிலைகொண்டுள்ள மஹா புயல் தீவிரமடைந்து தற்போது வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நக்ந்து கொண்டிருக்கிறது

இதனிடையே வடக்கு அந்தமான் கடற்பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்தம் காரணமாக அந்தமான் நிக்கோபர் பகுதியில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு எமயம் கூறியுள்ளது

இந்திய கடலோரக் காவற்படையின் கப்பல்களும் விமானங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன

மேற்குவங்க மாநில ஹால்டியா துறைமுகத்தில் இருந்து சரக்குகளை ஏற்றிக்கொண்ட முதலாவது சரக்குக் கப்பல் உள்நாட்டு நீர்வழிப் போக்குவரத்து பாதை வழியாக கவுகாத்தியில் உள்ள பண்டு துறைமுகத்தை அடைந்தது முன்னதாக எம்

மகேஷ்வரி என்ற சரக்குக் கப்பலை கப்பல் போக்குவரத்துச் செயலர் திரு கோபால் கிருஷ்ணா கொடியசைத்து தொடங்கி வைத்தார்

உள்நாட்டு நீர்வழிப் போக்குவரத்து பாதையில் இயக்கப்பட்ட முதலாவது சரக்குக் கப்பல் இது என்றும் வடகிழக்கு மாநில பொருளாதார மேம்பாட்டிற்கும் சரக்குகளை அப்பகுதிகளுக்கு கொண்டு செல்ல மாற்றப் பாதையாகவும் இது இருக்கும்

முன்னதாக தமக்கு உயர்நீதிமன்றம் விதித்த தண்டனையை எதிர்த்து சஜ்ஜன் குமார் உச்சநீதிமன்றத்தில் மனுத்தாக்கல் செய்தார் அந்த மனு மீதான விசாரணை நிலுவையில் உள்ளதால் தமக்கு ஜாமீன் வழங்கக்கோரி தற்போது மனுத்தாக்கல் செய்துள்ளார் இவங்கை தலைநகள் கொழும்பில் இன்று தொடங்கவுள்ள காமன்வெல்த் நாடுகளின் சட்ட அமைச்சர்கள் மாநாட்டில் மத்திய சுட்ட அமைச்சர் திரு ரவி சங்கர் பிரசாத் கலந்து கொள்கிறார் சுட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துதல் அனைவருக்கும் சுமமான நீதி என்ற கருப்பொருளில் நடைபெறும் இந்த மாநாட்டில் இந்தியாவின் சா்பில் அமைச்சா் கலந்து கொள்கிறாா்